பல்வேறுசவால்களைசமாளித்தும் தங்களதுஉயிரைபணயம் வைத்தும் பணியாற்றிவருவதாககுடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

மேற்குவங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களுக்குபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுபயணம் மேற்கொண்டுள்ளார்

மருத்துவமுன்களபணியாளர்களுக்குஅளிக்கப்பட்டுள்ளதாகமத்தியசுகாதாரமற்றும் குடும்பநலத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

மூன்றாவதுநாளான இன்று இந்தியஅணிதனதுமுதல் இன்னிங்சைதற்போதுவிளையாடிவருகிறது

அவர்களதுதன்னலமற்றசேவையைகண்டுநாடுபெருமிதம் கொள்வதாககுடியரகத்தலைவர் குறிப்பிட்டார்

இந்நோயைகட்டுப்படுத்துவதில் ராஜீவ் காந்திமருத்துவஅறிவியல் பல்கலைக்கழகம் சிறப்பாகசெயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

மருத்துவஉலகின் புதுமையும் நவீனதொழில்நுட்பமும் ஒன்றாக இணைந்துசெயல்படவேண்டியநேரம் இது என்றும் அவர் கூறினார் நாட்டின் நோய்த்தொற்றுதடுப்பு நோயறிதல் மற்றும் சிகிச்சைஆகியவற்றில் மாற்றங்களைகொண்டுவரும் நேரம் இது என்றுஅவர் குறிப்பிட்டார் இந்தவிழாவில் அம்மாநிலஆளுநர் திருவாஜ்பாய் வாலா முதலமைச்சர் திருபி எஸ் எடியூரப்பா அம்மாநிலசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் கேசுதாகர் ஆகியோர் கலந்துகொண்டனர்

மாநிலத்தின் சோனித்பூர் மாவட்டத்திற்குசென்றபிரதமர் அசாம் பல்வேறுவளர்ச்சிதிட்டப்பணிகளுக்குஅடிக்கல் நாட்டினார்

இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் புதியபிரிவு கட்டுமானபணிகளுக்குஅவர் அடிக்கல் நாட்டி வைப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

இதுவரைஒருகோடியேஐந்துலட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இந்தநோய்த் தொற்றிலிருந்துவிடுபட்டுள்ளதாகமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது உலகிலேயேஐம்பதுவட்சும் பேருக்குதடுப்பூசியை இந்தியாவிரைவாகவழங்கியுள்ளதாகவும் இந்தியமக்கள் அளைவருக்கும் தடுப்பூசிவழங்குவதற்கானதிட்டம் தீவிரமாகசெயல்படுத்தப்பட்டுவருவதாகவும் மத்தியதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்

இந்தவிழாவில் பேசியஅவர் இம்மாதிரியானவிழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலம் மக்களுக்குஏற்பட்டுள்ளதடுப்பூசிகுறித்தசந்தேகங்களுக்குவிடைகிடைக்கும் என்றும் அவர் கூறினார் இம்மாதிரியானவிழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நாடுமுழுவதும் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

அப்போதுகடுப்பு மருந்துசெலுத்துவதில் மாநிலங்கள் மற்றும் யூளியன் பிரதேசங்களின் செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதாகஅவர் பாராட்டுதெரிவித்தார்

மாநிலத்தில் அசாம் உள்ளதேயிலைதோட்டதொழிலாளர்களுக்குதேவையானஉதவிகளைமத்தியஅரசுவழங்கும் என்றுமத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீத்தாராமன் உறுதியளித்துள்ளார் அசாமின் குவஹாத்திநகரில் நடைபெற்றநிகழ்ச்சியில் கலந்தகொண்டுபேசியஅவர் அசாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் உள்ளதேயிலைதோட்டதொழிலாளர்களின் நலனுக்காகஆயிரம் கோடி ருபாயைபட்ஜெட்டில் அறிவித்துள்ளதாகதெரிவித்தார் பிரதமமந்திரிவீட்டுவசதிதிட்டம் கிராமசாலைகள் மேம்பாட்டுதிட்டம் பாரத் ஆகியதிட்டங்கள் தேயிலைதோட்டதொழிவாளர்களின் வாழக்கையைமேம்படுத்தியுள்ளதாகஅவர் குறிப்பிட்டார் சென்னையில் நடைபெற்றுவரும் இந்தியாவுக்குஎதிரானமுதவாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முன்றாவதுநாளான இன்று இந்திய அணிதனதுமுதல் இன்னிங்சைதொடங்கிதற்போதுதொடர்ந்துவிளையாடிவருகிறது

நேற்றையஆட்டத்தில் இங்கிலாந்துஅணியின் கேப்டன் ஜோ ரூட் தனது நுறாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இரண்டுசதங்களைஅடித்துசாதனைபடைத்துள்ளார்

இந்தியஅணியின் ஜஸ்ரத் பும்ரா ரவிச்சந்திரன் அஸ்வின் தவா மூன்றுவிக்கெட்டுகள் வீழ்த்தினர் இஷாந்த் ஷர்மாமற்றும் ஷபாஸ் நதீன் தலா இரண்டுவிக்கெட்டுகளைஎடுத்தனர் இந்தியாமற்றும் இங்கிலாந்து ஆகிய இரண்டுஅணிகளுமே இந்தபோட்டிக்குமுன்னதாகநடைபெற்றடெஸ்ட் கிரிக்கெட் தொடரைகைப்பற்றியுள்ளதுகுறிப்பிடத்தக்கது இந்தியஅணி ஆஸ்திரேலியஅணியை இரண்டுக்குஒன்றுஎன்றவித்தியாசத்திலும் இங்கிலாந்துஅணி இலங்கைஅணியை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்றவிதத்தில் வெற்றிபெற்றன நான்குபோட்டிகள் கொண்ட இந்தடெஸ்ட் கிரிக்கெட் தொடரைவெல்லும் அணி ஐ சிசி யின் உலகடெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இரண்டாவது இடத்தைபிடிக்கும் அந்தஅணி இந்தஆண்டு ஜுன் மாதம் லார்ட்ஸ் எமதானத்தில் நடைபெறம் போட்டியில் நியுசிலாந்துஅணியைஎதிர்கொள்ளும் ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் இன்று ஜாம்ஷெட்பூர் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் ஹைதராபாத் அணி வடகிழக்குஅணியையும் எதிர்கொள்கின்றன